கள்ள ஒட்டை தடுக்கவும் பிழையற்ற வாக்காளர் பட்டியல் தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தெரிவித்துள்ளார் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று அரிக்கமேடு சின்னவீராம்பட்டினம் மற்றும் நோணாங்குப்பம் கடற்கரையில் கற்றுலா வளர்ச்சிப் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார் புதுவையில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதியை ராஜ்நிவாஸ் வதலித்ததாக கூறப்படுவது குறித்து மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளாய் ராத்நாத் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வரும் வியாழக்கிழமை ராஜஸ்தான் மாநிலம் பிக்கானீர் சென்று இந்தோ பாகிஸ்தான் எல்லையில் எல்லைப் பாதுகாப்பு படையினருடன் தசரா மற்றும் ஆயுதபுஜை கொண்டாட இருக்கிறார் மூத்த மத்திய அமைச்சர் ஒருவர் இந்தோ பாகிஸ்தான் எல்லையில் எல்லைப்பா துகாப்பு படையினருடன் ஆயுதபுஜை கொண்டாடுவது இதுவே முதல் முறை என்று புதுடெல்லியில் உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் எல்லைப்பாதுகாப்பு படையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் உள்துறை அமைச்சர் மறு ஆய்வு செய்ய இருக்கிறார் திரு ராத்நாத் சிங் கடந்த ஆண்டு உத்தராகண்ட் மாநிலம் ஜோஷிமட் பகுதியில் உள்ள இந்தோ சீன எல்லையில் ஆயுதபூஜை கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டதும் குறிப்பிடதக்கது

தேர்தலின் போது சமூக ஊடகங்கள் தவறான முறையில் உளடகங்களில் தவறான பயன்படுத்தப்படுவதையும் சமுக தகவல்கள் பரப்ப்ப்படுவதையும் தடுக்க ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்று அகில இந்திய வானொலிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் கூறினார்

எல்லா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் முற்றிலும் பாதுகாப்பானவை என்றும் இந்த இயந்திரங்களில் அனுமதிக்கப்படாத மாற்றங்களை எவரும் கொண்டு வர இயலாது என்றும் அவர் தெரிவித்தார்

சுகா தா ரம் அரசு மற்றும் தனியார் மருத்துவ வசதிகள் பற்றிய தேசிய தகவல் தொகுப்பை முற்றிலும் ஆதா ரங்களின் அடிப்படையில் மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் சௌபே கூறியுள்ளார் இதனால் மக்களை மையமாகக் கொண்ட சேவை வசதியாக இந்த தகவல் தொகுப்பை மாற்ற ஏதுவாகும் என்று புதுடெல்லியில் நாட்டு மக்களின் சுகாதார நிலை பற்றிய பகுப்பாய்வு அறிக்கையை வெளியிட்டுப் பேசுகையில் அவர் கூறினார் மருத்துவ வசதிகள் பற்றிய தேசிய தகவல் தொகுப்பை மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜேபி நட்டா கடந்த ஜுன் மாதம் தொடக்கி வைத்தார் நாடு முழுவதிலும் அனைத்து மருத்துவமனைகள் மருத்துவ ஆலோசனை மையங்கள் மருந்தகங்கள் பரிசோதனை கூடங்கள் மற்றும் இரத்த வங்கிகளை கணக்கெடுத்து இந்த தகவல் தொகுப்பு உருவாக்கப்படுகிறது அக்பர் மத்திய வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு எம்ஜே அக்பர் தமக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் இக்குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை ஜோடிக்கப்பட்டவை என்றும் பொய்யான ஆதாரமற்ற இக்குற்றச்சாட்டுக்களால் தமது நற்பெயருக்கு சுடு செய்ய முடியாத களங்கம் ஏற்பட்டுள்ள தாகவும் இன்று புதுடெல்லியில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார் தமது வழக்கறிஞர்கள் இதை ஆராய்வார்கள் என்றும் குற்றம் சாட்டியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பொது தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் திடீரென இத்தகைய குற்றச்சாட்டுகள் எழுப்பப் படுவது ஏன் என்றும் திரு எம்ஜே அக்பர் வினவி உள்ளார் மத்திய அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்து விட்டதாக கூறப்படுவதையும் அவர் மறுத்துள்ளார் மிடு ஹேஷ்டாகில் பெண் பத்திரிக்கையாளர்கள் சிலர் திரு எம்ஜே அக்பருக்கு எதிராக பாலியல் புகார் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அவரது மறுப்பு வெளியாகி உள்ளது

கோவா முதலமைச்சர் பதவியில் இருந்து திரு பாரிக்கர் ராஜினாமா செய்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வலுவை நிருபிக்க தமது கட்சியை அனுமதிக்க வேண்டும் என முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸ் கோரி உள்ள து

சேவையைப் பயன்படுத்தி சுகாதாரம் தண்ணீர் விநியோகம் உட்பட மேம்பட்ட ரயில் சேவைகளை பயணிகள் எளிதாக பெறலாம் என்று ஐஆர் சிடிசி தெரிவித்துள்ள து சிக்கிம் முற்றிலும் இயற்கை விவசாய மா நிலமாக உலகில் முதல் மா நிலமான சிக்கிம் மாநிலத்தை ஐ நா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு எதிர்காலக் கொள்கைகளுக்கான தங்க விருதுக்கு தெரிவு செய்துள்ளது ரோம் நகரில் நாளை நடைபெற உள்ள விழாவில் சிக்கிம் முதலமைச்சர் திரு பவன் சாம்லிங் இந்த விருதைப் பெற்றுக் கொள்கிறார்

கிரண்பேடி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று அரிக்கமேடு சின்னவீராம்பட்டினம் மற்றும் நோணாங்குப்பம் கடற்கரைப் பகுதிகளில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார்

கற்றுலா வளர்ச்சித் திட்டங்கள் முடிந்தவரை செங்கல் சுண்ணாம்புக் கட்டிடங்களாக அன்றி இயற்கைச் தழலுடன் கூடியதாக அமைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அன்பழகன் புதுவையில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வுத் திட்ட நிதியை ராஜ்நிவாஸ் வதலித்ததாக கூறப்படுவது குறித்து மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளார்

கால்வாய்களை தூர்வாரும் அதிகாரத்தை துணை நிலை ஆளுநருக்கு கொடுத்தது யார் என வினவிய அவர் துணை நிலை ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியல் சாசன கட்டமைப்பிற்கு உட்பட்டதாக மட்டுமே அமைய வேண்டும் என்றார்

அமைச்சர்கள் துணை நிலை ஆளுநருக்கு அடிபணிவதே அதிகாரத்தை துணை நிலை ஆளுநர் பறித்துக் கொள்வதற்கு காரணம் என்றும் சட்டத்தின் ஆட்சியை வழங்க முதலமைச்சர் விரும்பினால் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதிக்காக தனியார் நிறுவனங்களை மிரட்டி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஈரோடு மாவட்டம் குள்ளம் பாளையத்தில் இன்று வேளாண் கூட்டுறவுச் சங்க உறுப்பினர்களுக்கு கடன் உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் அடுத்த ஆண்டு மத்திய அரசின் ஒப்புதலுடன் ஆயிரம் பள்ளிகளில் உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றார் தமிழக அரசுப் பள்ளிகளில் சிறப்பு ஆசிரியர் பணி இடங்கள் ஒரிரு வாரங்களுக்குள் நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விஜயபாஸ்கர் சுகாதாரத் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு சர்வதேச தரத்தை எட்டி இருப்பதாக மாநில சுகாதார அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறி உள்ளார் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் இன்று அதிநவீன அவசர சிகிச்சைப் பிரிவை தொடக்கி வைத்துப் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் புற்றுநோயை கண்டறியும் அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதியையும் அமைச்சர் தொடக்கி வைத்தார்

ஹாக்கி அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அய்ரேசில் நடைபெறும் இளையோர் ஒலிம்பிக்ஸ் போட்டியின் ஹாக்கி பிரிவில் இந்திய ஆடவர் அணி மகளிர் அணி இரண்டும் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறி உள்ளன இறுதிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி மலேசிய அணியுடனும் இந்திய மகளிர் அணி அர்ஜென்டினா அணியுடனும் மோதுகின்றன